நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சர் தலைமையில் காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி சபைக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கலந்துகொண்டு ஜிஎஸ்டி இழப்பீட்டை விடுவிக்கக் கோரினார் புதுச்சேரியில் வழிபாட்டுத் தலங்களுக்குச் செல்வோர் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாகப் பின்பற்ற வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கேட்டுக் கொண்டுள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெற்றது

கொரோனா நிலவரங்களால் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்தும் ஜிஎஸ்டி சபையின் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப் பட்டது மாநில அரசுகளின் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தேவைகள் குறித்து விவாதிக்க ஜிஎஸ்டி சபையின் சிறப்புக் கூட்டம் வரும் ஜுலை மாதம் நடைபெறும் என்றும் மத்திய நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தலைமையில் ஆன்லைன் மூலம் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி சபைக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராய்ணசாமி கலந்துகொண்டு மார்ச் ஏப்ரல் மே மாதங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை புதுச்சேரி அரசுக்கு விடுவிக்கக் கோரினார் மாநில அரசின் பட்ஜெட்டைத் தாக்கல் செய்ய இந்த நிதி அவசியம் என்பதையும் தாம் வலியுறுத்தியதாக பின்னர் வெளியிட்ட ஆடியோ செய்தி ஒன்றில் முதலமைச்சர் தெரிவித்தார் டெல்ல யைப் போல புதுச்சேரியிலும் முதலமைச்சர் அமைச்சரவை மற்றும் அரசுச் செயலர்களுக்கு கூடுதல் நிதி அதிகாரங்களைப் பகிர்ந்தளிக்க துணைநிலை ஆளுனருக்கு அறிவுறுத்துமாறு மத்திய உள்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு வலியுறுத்த மாநில அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவாமல் கட்டுப் படுத்துவதற்கான அரசின் முயற்சிகளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டுமென முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

நாராயணசாமி மேலும் கூறுகையில்

புதுச்சேரியில் வழிபாட்டுத் தலங்களுக்குச் செல்வோர் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாகப் பின்பற்ற வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் வாட்ஸ் ஆப் பில் இன்று இதுதொடர்பாக ஆடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்குச் செல்வோர் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியைக் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் கூறினார் துணைநிலை ஆளுனர் மேலும் கூறுகையில்

இவர்களில் நால்வர் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ஒருவர் ஜிப்ம ரிலும் அனுமதிக்கப் பட்டுள்ளனர் புதுச்சேரிக்கு வெளியே டெல்லியில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப் பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப் பட்டுள்ளார் இது அல்லாது காரைக்கால் பகுதியிலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

தொற்று உள்ளவர்கள் தங்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் பற்றிய விவரங்களை சரியாகத் தெரிவித்தால்தான் அவர்களைக் கண்டுபிடித்து பரிசோதிக்க ஏதுவாகும் என்று அமைச்சர் கூறினார் ஆரோக்கிய சேது மொபைல் செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்துகொள்வதும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுகாதாரத் துறைச் செயலர் திரு பிரசாந்த்குமார் பாண்டா இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் புதுச்சேரியில் மக்கள் சமூக இடைவெளியை சரியாகக் கடைபிடிப்பதில்லை என்றும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு இதுவே முக்கியக் காரணம் என்றும் கூறினார் புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு அரும்பார்த்தபுரம் மற்றும் தர்மாபுரி கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களில் கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப் பட்டுள்ளதாக சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்தார் காவிரி டெல்டா பகுதி குறுவை நெல் சாகுபடிக்காக மேட்டூர் அணை இன்று திறக்கப் பட்டுள்ளது அணையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மதகுகளைத் திறந்து நீர் வெளியீட்டைத் தொடக்கி வைத்தார்

அனையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்குப் பின்னர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் பொது முடக்கத்தைத் தீவிரமாக்க எந்தத் திட்டமும் அரசிடம் இல்லை என்றும் இது குறித்து வதந்தி பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதாகக் கூறி கட்டணம் வசூலிக்கக் கூடாது என்று மாநில அரசின் பள்ளிக் கல்வித் துறை உத்தரவிட்டுள்ளது இதை மீறி கட்டணம் வசூலிக்க முற்படும் பள்ளி நிர்வாகங்கள் மீது விதிமுறைகளின் படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது கொரோனா பொது முடக்கக் காலத்தில் ஊழியர்களுக்கு முழு சம்பளம் வழங்காத தனியார் நிறுவனங்கள் மீது வரும் ஜுலை கடைசி வாரம் வரை வலுக் கட்டாயமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக் கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தொழில் நிறுவனங்களுக்கு ஊழியர்களும் ஊழியர்களுக்கு தொழில் நிறுவனங்களும் பரஸ்பரம் தேவை என்பதால் இருதரப்பினரும் அமர்ந்து பேசி ஊதியப் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமென நீதிபதிகள் திரு அஷோக் பூஷண் திரு

கவுல் திரு

ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது இத்தகைய தீர்வு நடைமுறைகளுக்கு மாநில அரசுகள் ஏற்பாடு செய்து சம்பந்தப்பட்ட தொழிலாளர் துறை ஆணையர்களிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர்

இந்த சுற்றறிக்கையை ஆட்சேபித்து பல்வேறு நிறுவனங்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது அடுத்த கட்ட விசாரணை ஜுலை கடைசி வாரத்திற்கு ஒத்திவைக்கப் பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த ஜனவரி வரை வரிப் பொறுப்பு எதுவும் இல்லை என ஜிஎஸ்டி படிவம் தாக்கல் செய்தவர்களுக்கு தாமதக் கட்டணம் விதிக்கப்பட மாட்டாது என மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சர் தலைமையில் காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெற்ற ஜிஎஸ்டி சபைக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கலந்துகொண்டு ஜிஎஸ்டி இழப்பீட்டை விடுவிக்கக் கோரினார் புதுச்சேரியில் வழிபாட்டுத் தலங்களுக்குச் செல்வோர் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாகப் பின்பற்ற வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது